காணொலி காட்சி வாயிலான உச்சிமாநாடு தற்போது நடைபெற்று வருகிறது

குறித்த விவரங்கள் அடங்கிய இணையதளத்தை மத்திய சுகாதாரத்துறை அமச்சர் டாங்டர் ஹர்ஷவர்தன் இன்று தொடங்கி வைத்தார்

செய்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சா் திரு பிரனஷ் ஜவடேக்கா் குற்றம்சாட்டியுள்ளார்

அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் திரு கே பி முனுளமி தெரிவித்துள்ளார்

அணியை எதிர்கொள்கிறது

இந்த மாநாட்டில் சற்று முன் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தியாவின் கயசா்பு இயக்கத்தின் கீழ் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார்

வேளாண் மற்றும் தொழிலாளர் துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் ஜப்பாள் மற்றம் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் டென்மார்க் இந்தியாவுடன் நீண்டனால நட்பில் இருப்பதால் பலவேறு வளர்ச்சிப் பணிகளில் ஈடுபடுவதற்கு இந்த உச்சிமாநாடு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த மாநாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு புதிய பாதை உருவாகும் என்றும் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்தார் இந்த உச்சிமாநாடு குறிதது வெறியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இருநாடுகளின் உறவுகள் தொடர்பாக இருநாடுகளின் தலைவர்களும் விரிவாக விவாதிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கும் நலன் பயக்கும் விவகாரங்கள் தொடர்பாகவும் கூட்டாக செயல்படும் திட்டங்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசனை நடத்தப்பட உள்ளது

இந்தியாவின் வெண்மம் புரட்சி காற்றாலை மின் உற்பத்தி ஆகியவற்றில் டென்மார்க் மிக முக்கிய பங்காற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் கடந்த ஆண்டு மூன்று புள்ளி ஆறு எட்டு பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் குழுமம் இந்த இணையதளத்தை வடிவமைத்துள்ளது இந்த இணையதளத்தில் மருத்துவம் மற்றும் ஆய்வக பரிசோதனைகள் சிகிச்சை முறைகள் நோய் தடுப்பு வழிமுறைகள் நோய் தொற்று பாதிக்கப்பட்டு மருத்துவமளைகளில் சிகிச்சை பெற்று வந்தவர்கள் குறித்த விவரங்கள் ஆகியவை இதில் இடம்பெற்றிருக்கும்

இந்த தடுப்பூசியை கண்டுபிடிப்பதற்கான விவரங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் இருக்க வேண்டுமென்பது சுகாதாரத்துறையின் விருப்பம் என்றும் அவர் கூறிளார் இன்றைய இளைய தலைமுறையினா் ஆரோக்கியமான சத்துணவுகளை உண்ண வேண்டும் அதலுடன் உடற்பயற்சி ஆகியவை நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தம் என்று அவர் குறிப்பிட்டார்

இது தொடர்பான நடைமுறை தகவல்கள் அடங்கிய கயைட்டினை அவர் இன்று புதுதில்லியில் வெளியிட்டா் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் என்னத்தை நிறைவேற்றம் வகையில் உள்நாட்டிலேயே பாதுகாப்புத்துறைக்குத் தேவையாள தளவாடங்கள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் இதன்மூலம் உள்நாட்டில் மட்டுமல்லாது வெளிநடுகளுக்கும் பாதுகாப்பு தளவாடங்களை ஏற்றுமதி செய்ய முடியும் என்றும் தெரிவித்தாா் உர்பத்தியாளர்களின் கருத்துக்களைக் கேட்டு இந்த வழிமுறை உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மேலும் நேரடி அந்நிய முதலீட்டை ஊக்கப்படுத்தும் விதத்தில் இந்த நடைமுறைகள் இருப்பதாகவும் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வேளாண் சட்ட மசோதாக்கள் மீது காங்கிரஸ் கட்சி அரசியல் செய்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் குற்றம்சாட்டியுள்ளார் புத்தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி வேளாண் சட்டங்கள் தொடர்பாக விவசாயிகளிடம் தவறான தகவல்களை பரப்பி விவசாயிகளை திசைதிருப்ப முயற்சிப்பதாகவும் கூறினார் இதற்கு விவசாயிகள் செவிசாய்க்க மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார்

இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் பாரத தாயின் வீரப்புதல்வன் பகத்சிங்கின் பிறந்த நாளில் அவருக்கு தாம் மரியாதை செலுத்துவதாகக் குறிப்பிட்டுள்ளார் பகத்சிங்கின் வீரம் நாட்டு மக்களுக்கு எப்போதும் உந்துசக்தியாக திகழும் என்றும் பிரதமர் புகழாரம் குட்டியுள்ளார் உள்துறை அமைச்சர் விடுத்துள்ள செய்தியில் இந்தியர்கள் அனைவருக்கும் அவர் ஒரு உந்து சக்தியாக திகழ்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளாா தேசத்தின் விடுதலைப் போராட்டத்துக்கு புதிய பாதையை வகுத்தவர் என்றும் அவரது புரட்சிரமாள சிந்தனை மற்றும் தியாகம் இளைஞர்களிடத்தில் எழுச்சியை ஏற்படுத்தியதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்நாளையொட்டி பஞ்சாப் மாநிலத்தில் பல்வேறு நிகழச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சள் திரு பிரனஷ் ஜவடேக்கள் பிஜேபி தலைவா் திரு ஜெ பி நட்டா ஆகியோரும் பகத்சிங்குக்கு மரியாதை செலுத்தியுள்ளனா் அஇஅதிமுக வின் முதலமைச்ச் வேட்பாளர் யார் என்பது குறித்து அடுத்த மாதம் ஏழாம் தேதி அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் துணை ஒருங்கிணைப்பாளர் திரு கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் செயற்குழுக் கூட்டத்திற்குப் பின் செய்தியாளா்களிடம் பேசிய அவர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து இதனை அறிவிப்பார்கள் என்று கூறினார் முன்னதாக அஇஅதிமுக தொண்டர்கள் ஒன்றுபட்டு செயல்பட்டு கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்க பாடுபட வேண்டுமென்று செயற்குழு கேட்டுக் கொண்டது

மறைந்த பிரபல பின்னணி பாடகர் எஸ் பி பாலகப்ரமணியத்துக்கு நாட்டின் மிக உயரிய பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்க வேண்டுமென்று ஆந்திர மாநில முதலமைச்ச் திரு ஜெகன்மோகன்ரெட்டி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளாா்

ஆந்திர மாநிலம் ரெய்னிகுண்டாவிலிருந்து புதுதில்லிக்கு ரயில் வேகன்கள் மூலம் பால் தினந்தோறும் அனுப்பப்பட்டு வருகிறது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்னெள்கிறது